முடித்துக்கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி தாயகம் திரும்பினார்

பெற்றுள்ளதாக அக்கட்சியின் தலைவர் திரு நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார்

முத்த தலைவர்களுடன் அக்கட்சி தலைவர் திரு அமித்ஷா இன்று ஆலோசனை நடத்தினார்

இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது இனி விரிவான செய்திகள் மாலத்தீவு மற்றும் இலங்கை நாடுகளில் இரண்டு நாள் அரசு முறைப்பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி தாயகம் திரும்பினார்

இதளைத்தொடர்ந்து பிஜேபி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொதுக்கூட்டத்தில் அவர் உரையாற்றினார் அங்கிருந்து திருப்பதி திருமலை சென்றுள்ள அவர் வெங்கடாஜலபதி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதனிடையே பிரதமரின் மாலத்தீவு இலங்கை பயணத்தின் மூலம் அண்டை நாடுகளுக்கு இந்தியா முன்னுரிமை அளிக்கும் என்ற கொள்கை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரவீஷ்குமார் கூறியுள்ளார் முன்னதாக இலங்கையில் பயணம் மேற்கொண்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி முதலில் அங்குள்ள இந்திய வம்சாவழியினரிடையே கலந்துரையாடினார் பிரமராக இரண்டாவது முறையாக பொறுப்பேற்றுக் கொண்ட திரு நரேந்திர மோடி தமது முதல் பயணத்தில் ஒன்றாக இலங்கை தலைநகா் கொழும்புக்கு இன்று காலை சென்றடைந்தார் கொழும்பு விமானநிலையத்தில் இலங்கை பிரதமர் திரு ரணில் விக்ரம சிங்கே மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் திரு நரேந்திர மோடியை வரவேற்றனர் ாஸ்டர் பண்டிகையின் போது குண்டுவெடிப்பு நிகழ்ந்த புனித அந்தோனியார் தேவாலயத்திற்கு சென்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி அங்கு குண்டுவெடிப்பில் உயரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார் பின்னர் அதிபர் மாளிகைக்கு சென்ற திரு நரேந்திர மோடி முப்படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுகொண்டாா் இதை தொடர்ந்து இலங்கை அதிபர் திரு மைதிரிபாலா சிரிசேனாவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பிரதமர் பேச்சு நடத்தினார் அப்போது பயங்கரவாதத்தை ஒழிப்பது கடலோரப்பாதுகாப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கான ஒத்துழைப்பு உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது இந்த பயணத்தின் போது இலங்கை முன்னாள் அதிபர் திரு மகிந்தா ராஜபக்சே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் திரு ஆர் ஏ சம்பந்தன் ஆகியோரை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்தார் இலங்கை மீண்டும் எழும் என்று கூறிய திரு நரேந்திர மோடி தீவிரவாதிகளின் கோழைத்தனமான நடவடிக்கைகளால் இலங்கையை வீழ்த்த முடியாது என தெரிவித்துள்ளாா் இலங்கை மக்களுக்கு இந்தியா தொடர்ந்து துணைனிற்கும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறினார் பயங்கரவாதம் எந்த உருவில் வந்தாலும் அதை எதிர்த்துப் போராடுவது என இந்தியாவும் மாலத்தீவும் உறுதி ஏற்றுள்ளன பொருளாதாரம் மற்றும் கலாச்சார உறவுகளை மேம்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் ஒத்துழைப்பு அளிக்க இருநாடுகளும் ஒப்பு கொண்டுள்ளன நேற்று மாலத்தீவு சென்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் இப்ராஹிம் முகமது சோலேவுடன் இருதரப்பு உறவு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் மாலத்தீவுக்கு அனைத்து வகைகளிலும் இந்தியா உதவும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதி அளித்தார் இதை தொடர்ந்து மாலத்தீவு நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி தீவிரவாதத்திற்கு எதிராக உலகளாவிய மாநாடு ஒன்று நடத்த வேண்டியது அவசியம் என கூறினார் மளிதவள மேம்பாடு ஆரோக்கியம் கல்வி உள்ளிட்டத் துறைகளில் இருநாடுகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் கப்பல் துறை ஆரோக்கியம் உள்ளிட்ட துறைகளில் இருநாடுகளுக்கிடையே முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தானது பீகாருக்கு வெளியே தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஐக்கிய ஜனதாதளம் இடம்பெறாது என அக்கட்சியின் தலைவர் திரு நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார் பாட்னாவில் இன்று நடைபெற்ற ஐக்கிய ஜனதாதள கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டத்தில் இம்முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார் ஜார்க்கண்ட் ஹரியானா தில்லி மற்றும் ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களில் நடைபெறவுள்ள சுட்டப்பேரவை தேர்தலில் ஐக்கிய ஜனதாதளம் தனித்துப்போட்டியிடும் என்று அவர் தெரிவித்தார் பீகாரில் ஐக்கிய ஐனதாதளத்திற்கும் பிஜேபிக்கும் நெருங்கிய உறவு இருப்பதாக தெரிவித்த அவர் இருகட்சிகளுக்குமிடையே எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் திரு நிதிஷ்குமார் கூறினார் இதனிடையே கட்சியின் அமைப்பு தேர்தல் வரும் அக்டோபர் மாதத்தில் நடத்தி முடிக்கப்படும் என ஐக்கிய ஜனதாதள கட்சியின் பொது செயலாளா் திரு கே சி தியாகி தெரிவித்தார் முலா மற்றும் முத்தா ஆறுகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்ற பூனே மக்களின் விருப்பத்தை மத்திய அரசு பூர்த்தி செய்யும் என தகவல் ஒலிபரப்பு மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் தெரிவித்துள்ளார் பூளேயில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முலா மற்றும் முத்தா ஆறுகளை தூய்மைப்படுத்தும் திட்டங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து வாங்கம் கடன்களை மத்திய அரசு திருப்பி செலுத்தும் என கூறினார் இந்த இரண்டு ஆறுகளும் பூனே நகரின் வரவாறு மற்றும் கலாச்சாரத்தின் அங்கம் என்று அவர் கூறினார்

சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள வடமாநிலங்களில் உள்ள பிஜேபி மூத்த தலைவர்களுடன் அக்கட்சி தலைவர் திரு அமித்ஷா இன்று ஆலோசனை நடத்தினார் ஜார்க்கன்ட் மகாராஷ்டிரா ஹரியானா ஆகிய மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ளது இதையொட்டி அம்மாநிலங்களில் உள்ள பிஜேபி மூத்த தலைவா்களுடன் மத்திய உள்துறை அமைச்சரும் பிஜேபி தலைவருமான திரு அமித்ஷா இன்று ஆலோசனை நடத்தினார் இந்த சந்திப்பில் தேர்தல் யுக்தி குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது மத்திய அரசின் தேசிய கல்வி கொள்கை வரைவு திட்டம் நாட்டின் தேவைகள் மற்றும் பண்பாட்டை மையப்படுததி தயாரிக்கப்பட்டுள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவா் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார் பெங்களுருவில் நடைபெற்ற தனியார் பள்ளி ஒன்றின் பொன்விழா கொண்டாட்டத்தில் கலந்துகொண்டு பேசிய அவர் நமது நாட்டு மாணவர்களை உலகளவில் சிறந்தவர்களாக ஆக்குவதே தேசிய கல்வி கொள்கையின் நோக்கம் என்று கூறினார் தாய்மொழிக்கு முக்கித்துவம் அளிக்கும் அதே வேளையில் பிறமொழிகளை பயில வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார்

நடப்பாண்டில் இரண்டு லட்சம் பேர் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளவிருப்பதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி கூறியுள்ளார் இன்று மும்பையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார்

தமிழகத்தில் அஇஅதிமுக அரசு நீடிக்க வேண்டும் என்பதே மக்கள் விருப்பமாக உள்ளது என்று பிஜேபி மாநிலத்தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் கூறியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சுட்டப்பேரவை இடைத்தேர்தல் முடிவுகள் இதனையே வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார் மத்திய மாநில அரசுகளின் பல்வேறு திட்டங்களால் அசாமில் அனைத்து மக்களுக்கான வளர்ச்சி உறுதி செய்யப்படும் என்று ஆளும் பிஜேபி செய்தி தொடர்பாளர் டாக்டர் நுமல் மோமின் தெரிவித்துள்ளார் சுகாதாரம் கல்வி தொழில் மற்றும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளுக்கு முன்னுரிமை தரப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டியில் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆசியாவிலேயே மிக நீளமான பாலம் துப்ரி மாவட்டம் புல்பாரியில் கட்டப்படவுள்ளதாகவும் இதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கபபட்டுவருவதாகவும் அவர் கூறினார் கிராம பகுதிகளுக்கான போக்குவரத்து தொடர்பிலும் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார்